வங்கக்கடலில் புதிதாககாற்றழுத்ததாழ்வுப்பகுதிஉருவாகியுள்ளது

இந்தநோய் தொற்றுதடுப்புப் பணிகள் தொடர்பாகமாவட்டஆட்சியர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகஆய்வு மேற்கொண்டுஅவர் பேசினார்

நிவர் புயலின்போது மாநிலஅரசுமேற்கொண்டமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் காரணமாகபெரியஅளவில் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கப்பட்டதாகமுதலமைச்சர் எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் காணொலிகாட்சிவாயிலாக இன்றுநடைபெற்றமாவட்டஆட்சியர்கள் கூட்டத்தில் பேசியஅவர் இவ்வாறுகூறினார்

மத்தியஉள்துறை இணைச்செயலாளர் திருஅசுதோஷ் அக்னிஹோத்ரிதலைமையிலான பேர் கொண்டகுழுவினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளனர் வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைதமிழகத்தில் புயல் மழைவெள்ளபாதிப்புகளைசென்னை கடலூர் உள்ளிட்டபகுதிகளில் பார்வையிட்டப்பின் மத்தியக்குழுவினர் புதுச்சேரிசெல்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்திற்குவிரைவில் அரசுமருத்துவக்கல்லூரி கொண்டுவருவதற்குஅனைத்துஏற்பாடுகளும் நடைபெற்றுவருவதாகமாநிலவணிகவரித்துறைஅமைச்சர் திருகேசிவீரமணிதெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் தொடங்கி ஒராண்டுநிறைவடைவதையொட்டி நடைபெற்றவிழாவில் பேசியஅவர் வாணியம்பாடியைஅடுத்தநெக்னாம்மலைபகுதிக்குசாலைவசதிஏற்படுத்தப்பட்டதுமலைவாழ் மக்களுக்குஒருவரப்பிரசாதமாகஅமைந்துள்ளதுஎன்றுகூறினார் திருப்பத்தூரில் பாதாளசாக்கடைத்திட்டம் விரைவில் பயன்பாட்டிற்குவரும் என்றும் அவர் கூறினார்

கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடுமாவட்டம் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதுகுறித்துஒரிருநாட்களில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார்

இதனைத் தொடர்ந்துஹைதராபாத்தில் உள்ளபாரத் பயோடெக் நிறுவனத்திலும் ஆய்வு மேற்கொண்டபிரதமர் தற்போது புனேயில் உள்ளசீரம் நிறுவனத்தில் ஆய்வு நடத்தினார் திருவண்ணாமலைஅருள்மிகுஅருணாச்சலலேஸ்வர் திருக்கோவில் மகாதீபம் நாளைமாலை ஆறு மணியளவில் ஏற்றப்படுவதையடுத்து அதிகாலைநான்குமணிக்குகோவிலில் பரணிதீபம் ஏற்றப்படுகிறது

இதனையடுத்து மாவட்டஎல்லைப்பகுதிகளிலும் திருவண்ணாமலைநகர்பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளபலப்படுத்தப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதுஅகில இந்தியவானொலியின் அனைத்துஅலைவரிசைகளிலும் ஒலிப்பரப்பாகும்

காரணமாகவரும் ஒன்றாம் தேதிமுதல் மாநிலத்தின் சிலபகுதிகளில் கனமழைக்குவாய்ப்பு இதன் உள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியாஅணிகளுக்கு இடையிலான இரண்டாவதுஒருநாள் கிரிக்கெட் போட்டிநாளைசிட்னியில் நடைபெறவுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் பெங்களூருஅணி இன்றுஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது